போக்குவரத்து ரயில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார்

பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் கூறினார்

கோடி ரூபாயை மத்திய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது

கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார்

போட்டியில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

இந்த ரயில் பாதையின் செயல்பாடுகள் தொடர்பான கட்டுப்பாட்டு மையத்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரயான்ராஜில் தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவா் சரக்கு போக்குவரத்து ரயில்பாதை சுயசா்பு இந்தியா திட்டத்திற்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் என்றும் கிசான் ரயில் போக்குவர்ததுக்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறினாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சா் திரு பியூஷ் கோயல் சரக்கு போக்குவரத்துக்காள தனி ரயில்பாதை புதிய வாய்ப்புக்களை உருவாக்கும் என்றார் உத்திரபிரதேச முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் பேசுகையில் இந்த வழித்தடம் மாநிலத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் வளா்ச்சிக்கான புதிய சூழலை இது உருவாக்கும் என்றும் கூறினாா்

சரக்கு போக்குவரத்துக்கென ஒதுக்கப்பட்ட ரயில் தடங்களுக்கான பிரச்சிளைக்கு தீர்வு கான்பது விரைவுபடுத்தப்பட்டிருப்பதால் தொலைதூர பகுதிகளுக்கும் சரக்கு ரயில் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான பணிகளை ரயில்வே மேற்கொள்ள வேண்டுமென்று இந்த துறைக்கான அமை்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் சரக்கு ரயில் போக்குவர்துக்காக ஒதுக்கப்பட்ட பாதைகளின் பணி முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் நில ஆர்ஜிதம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு எஞ்சியுள்ள பிரிவுகளில் பணிகளை விரைந்து முடிப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று அறிவுறத்தினாா் இந்த ரயில்பாதை பணிக்காக ஒவ்வொரு திட்டத்திற்கும் நியமிக்கப்பட்டுள்ள மூத்த அதிகாரி தலைமையிலாள குழுக்கள் அன்றாடம் பணிகளை கவனித்து பிரச்சினைகளுக்கு தீாவு காண வேண்டுமென்றும் அவர் யோசனை தெரிவித்தார்

ஜி எஸ் டி இழப்பீட்டில் ஏற்படும் பற்றாக்குறையை சமாளிக்க ஒன்பதாவது வாராந்திர தவணையாக ஆறாயிரம் கோடி ருபாயை மத்திய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது

ஜி எஸ் டி அமலாக்கத்தால் கிடைக்கும் வருவாயை பகிர்ந்தளிக்கும்போது ஒரு வட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என மதிப்பிடப்பட்டதை அடுத்து கடந்த அக்டோபர் மாதம் சிறப்பு கடன் பெறும் நடைமுறையை மத்திய அரசு உருவாக்கியது பற்றாக்குறை ஏற்படும் மாநிலங்கள் மற்றும் யுளியள் பிரதேசங்கள் சா்பாக இந்த அமைப்பின் மூலம் மத்திய அரசு கடன் தொகையை பெற்று விடுவித்து வருகிறது இந்த வாரம் பெறப்பட்ட கடனுக்கான வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாகும்

மூன்று வேளாண் சட்டங்களால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண போராடும் விவசாய சங்கங்களுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது

வேளாண் சட்டங்கள் தவிர குறைந்தபட்ச ஆதரவு விலை காற்றின் தரம் மற்றும் மின்சாரம் தொடர்புடைய சட்டங்கள் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது அனைத்து வகையான வெங்காயத்தின் மீதான தடையை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அனைத்து வகையான வெங்காய ஏற்றுமதி அனுமதிக்கப்படும் என்று வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது வெங்காயத்தின் விலை அதிகரித்ததன் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்றுமதிக்கு அரசு தடை விதித்தது

இவா்களுக்கு பேரவைத் தலைவா் திரு ராமேஷ்வா் ச்மா பதவிப் பிரமாணம் செய்து வைத்தாா்

கட்சித் தொடங்கி அரசியலுக்கு வர இயலவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதாக நடிகள் ரஜினினாந்த் கூறியுள்ளார்

மற்றவர்களுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் மன ரீதியாகவும் பொருளதார ரீதியாகவும் என்னை நம்பியவா்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த முடிவை மேற்கொண்டதாக அவா் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரின் வரலாற்றில் முதல் முறையாக நடத்தப்பட்ட மாவட்ட வளர்ச்சிக் கவுள்சில் தேர்தலில் வெற்றிபெற்ற உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றனர் ஜம்மு கஷ்மீர் யுனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவர்கள் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தனர்மாவட்ட வளர்ச்சிக் கவுன்சில் உறுப்பினர்கள் பதவியேற்பு நிறைவளடந்ததை அடுத்து மூன்றடுக்கு பஞ்சாயாத்ராஜ் சட்டத்தின் நடைமுறை யுனியன் பிரதேசம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ளது புதிதாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அதிகாரங்கள் குறித்து விழிப்புனா்வை ஏற்படுத்த தேவைப்படும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இந்நிலையில் மாவட்ட வளர்ச்சிக் கவுன்சில் தலைவர் பதவி தேர்தலுக்காள அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட்டு தேர்தல் நடத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரிட்டளிலிருந்து இந்தியா திரும்பிய ஆறு பேருக்கு உருமாறிய புதிய வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் மூன்று பேர் பெங்களூருவையும் இரண்டு பேர் ஹைதராபாத்தையும் ஒருவர் புனே யையும் சேர்ந்தவர்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளால் ஒதுக்கப்பட்டிருக்கும் சுகாதார மையங்களில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது அவர்களோடு நெருக்கமான தொடர்புடையவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களின் விரிவான தொடர்பு மற்றும் உடன் பயனித்தவர்கள் குடும்ப உறவினர்களின் தொடர்புகள் கண்டறியப்பட்டு பரிசோதனை செய்யும் பனிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சம் கூறியுள்ளது யுளியன் பிரதேசமான லடாக்கில் இன்று தளி வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்படுகிறது மத்திய புவிசார் அறிவியல் துறை அமைச்சருமான டாக்டர் ஹர்ஷவர்தன் இந்த வாளிலை ஆய்வு மையத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார்

ஒட்டுமொத்த லடாக் பிராந்தியத்தின் வாளிலை மற்றும் பருவநிலை தொடர்பான அனைத்து தகவல்களையும் புதிய வானிலை ஆய்வு மையம் வழங்கும்

இதையடுத்து நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சம நிலையில் உள்ளன மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது இந்த போட்டியில் வெற்றிபெறும் அணி தொடரை கைப்பற்றம் என்பதால் இரு அணிகளும் முழு திறமையையும் வெளிப்படுத்த களமிறங்கும் என்பதுல் ரசின்களிடயே அதிக எதிர்பா்ப்பு இருக்கும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மோகன்பகான் அணியை எதிர்கொள்கிறது